சிஆர் சவுதிரி கூறியுள்ளார்

நாராயணசாமி குற்றம் சாட்டியுள்ளார் முதலமைச்சர் ராத்நிவாசை குறை சொல்வதை விட தமது பணிகளில் கவனம் செலுத்தலாம் என்று துணைநிலை ஆளுநர் டாக்டர் கிரண்பேடி கூறியுள்ளார் பிரதமர் திரு

ஐப்பானில் அந்நாட்டு பிரதமர் திரு

இந்தியாவிற்கும் ஜப்பானிற்கும் இடையிலான சிறப்பு கூட்டாண்மைக் கட்டமைப்பின் கீழ் இரு தரப்பு பிராந்திய மற்றும் சர்வதேச அளவிலான பல்வேறு பிரச்சனைகளை இவர்கள் விவாதிக்க உள்ளனர் வர்த்தகம் முதலீடுகள் சுகாதாரம் டிஜிட்டல் தொழில்நுட்பம் வேளாண்மை உணவுப் பதவீடு பேரிடர் சம்பவங்களை சமாளிப்பதற்கு ஏற்ற உள்கட்டமைப்பு போன்ற பல்வேறு அம்சங்கள் குறித்தும் விவாதிக்கப்பட உள்ளது டோக்கியோவில் இரு நாட்டு தொழில்துறை தலைவர்களை சந்திப்பதுடன் ஜப்பானில் உள்ள இந்தியர்களிடையிலும் திரு நரேந்திர மோடி உரையாற்ற இருக்கிறார் யாமனாஷி யில் ரோபோக்கள் மற்றும் தானியங்கி இயந்திரங்களின் உற்பத்திக்கு புகழ்பெற்ற ஃபேனக் நிறுவனத்தை பிரதமர் நேரில் பார்வையிடுவார் தமது இந்தப் பயணத்தினால் இந்தியாவிற்கும் ஜப்பானிற்கும் இடையிலான பாரம்பரிய நட்புணர்வு மேலும் வலுப்பட்டு எதிர்காலம் வளம்பெறும் என்று ஜப்பானுக்கு புறப்படும் முன்னர் வெளியிட்ட செய்தியில் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை அகில இந்திய வானொலியின் மனதின் குரல் நிகழ்ச்சி மூலம் தமது எண்ணங்களை இந்தியா மற்றும் வெளிநாடுகளில் உள்ள மக்களுடன் பகிர்ந்து கொள்ள இருக்கிறார்

நமோ ஆப் மற்றும் நரேந்திர மோடி இணையதளத்திலும் இந்நிகழ்ச்சியை கேட்க்கலாம் ஹிந்தி ஒலிபரப்பை தொடர்ந்து இந்நிகழ்ச்சியில் பிராந்திய மொழி வடிவங்களையும் அகில இந்திய வானொலி ஒலிபரப்பும் இந்திய வருவாய்ப் பணி அதிகாரி திரு சஞ்சய் குமார் மிஷ்ராவை அமலாக்க இயக்குநரகத்தின் தலைவராக மத்திய அரக நியமித்துள்ளது

இது வரை அமலாக்க இயக்குநரகத்தின் இயக்குநராக இருந்த திரு கமல் சிங் கின் பதவிக்காலம் நேற்றுடன் முடிவடைந்தது மாசுகட்டுப்பாட்டு விதிமுறைகளை மதிக்காத அமலாக்க ஏஜென்சிகள் மீது மத்திய மாசுக்கட்டுப்பாட்டு வாரியம் கிரிமனல் நடவடிக்கை எடுக்கும் என்று மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் டாக்டர் ஹர்ஷவர்தன் கூறியுள்ளார்

ஆர் சவுதிரி கூறியுள்ளார் மத்திய நுகர்வோர் பாதுகாப்பு ஆணையம் என்ற பெயரில் தனி ஒழுங்கு முறை அமைப்பு ஒன்றை உருவாக்க இம்மசோதாவில் வகை செய்யப்பட்டுள்ளதாக புதுடெல்லியில் அகில இந்திய வனொலிக்கு அளித்த பேட்டியில் அவர் தெரிவித்தார் தரமற்ற பொருட்களின் விற்பனை மற்றும் இதர நியாயமற்ற வர்த்தக நடைமுறைகளை தடுப்பதற்கான உத்தரவுகளை இந்த ஆணையம் வெளியிட முடியும் என்றும் பொய்யான விளம்பரங்களை வெளியிடுவோர் மீது கணிசமான அபராதம் விதிக்க மசோதாவில் வகை செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் முன்னதாக நுகர்வோர் அமைப்புகளின் செயல்பாடுகள் பற்றிய மாநாட்டில் அமைச்சர் பேசுகையில் நுகர்வோர் குறைகளை விரைந்து திர்ப்பதற்கான கட்டமைப்பை வலுப்படுத்த வேண்டியது அவசியம் என வலியுறுத்தினார் புதுவை துணைநிலை ஆளுநர் டாக்டர் கிரண்பேடி இன்று புதுவையில் தன்னார்வ நன்கொடையாளர்களின் ஆதரவுடன் கால்வாய்களை தூர்வாரும் பணிகளை வார இறுதி ஆய்வு செய்தார் புதர் மண்டிய கால்வாய்களை தூர்வார்வதால் ஏரிக் குளங்களை நிரப்பி விவசாயம் குடிநீர் மற்றும் இதர தேவைகளுக்கு தாராளமாக நீர் கிடைக்கச் செய்ய ஏதுவாகும் என்று அவர் கூறினார் நீர்நிலைகள் நிரம்புவதால் மழைக்காலத்தில் விளைநிலங்களை வெள்ளத்தில் இருந்து பாதுகாக்க முடியும் என்றும் நிலத்தடி நீர் மட்டம் உயரும் என்றும் அவர் தெரிவித்தார்

புதுவை துணைநிலை ஆளுநர் டாக்டர் கிரண்பேடி தொடர்ந்து அதிகாரப் போக்குடன் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரகக்கு எதிராளியாகவே செயல்பட்டு வருவதாக முதலமைச்சர் இரு

நாராயணசாமி குற்றம் சாட்டியுள்ளார் இன்று புதுவையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மக்கள் பிரதிநிதிகளை துணைநிலை ஆளுநர் புறக்கணிப்பதாகவும் குற்றம் சாட்டினார் அரசின் அன்றாட செயல்பாடுகளில் துணைநிலை ஆளுநர் தலையிடக் கூடாது என வலியுறுத்தி அவருக்கும் மத்திய உள்துறை அமைச்சகத்திற்கும் தாங்கள் பல முறை கடிதம் எழுதிய பின்னரும் மத்தியில் உள்ள பிஜேபி கூட்டணி அரக அரசியல் காரணங்களுக்காகவே துணைநிலை ஆளுநர் மீது நடவடிக்கை எடுக்க வில்லை என்றும் புதுவையில் உள்ள காங்கிரஸ் அரசை பழிவாங்கவே மத்திய அரசு முயல்வதாகவும் திரு நாராயணசாமி கூறினார்

தொழிற்சங்க தலைவர்களிடம் பின்னர் தம்மை சந்தித்த போது இதற்கான ஆதாரங்களை தாம் காட்டியதாகவும் திரு நாரயாணசாமி தெரிவித்தார் குடிமைப்பொருள் வழங்கு துறையுடனான நிதி ஏற்பாடு மூலம் பாப்ஸ்கோ ஊழியர்களுக்கு சம்பளம் வழங்க அரசு அனுமதியுடன் பாப்ஸ்கோ தலைவர் அனுப்பிய கோப்புக்கு துணைநிலை ஆளுநர் அனுமதி மறுத்து விட்டதாகவும் அவர் தெரிவித்தார்

துணைநிலை ஆளுநரால் சிஎஸ்ஆர் நிதி வதலிக்கப்பட்டது பற்றி திரு நாராயணசாமி குறிப்பிடுகையில் ஒப்பந்த தாரர்களுக்கு பாலமாகவே ராத்நிவாஸ் செயல்படுவதாக டுவிட்டரில் வெளியிட்ட செய்தியையும் நியமன எம்எல்ஏ திரு வெல்வ கணபதி காசோலை வழங்கும் படத்தையும் துணைநிலை ஆளுநர் நீக்கியது ஏன் என வினவினார் சிபிஐ இயக்குநர் திரு அலோக் வர்மா கட்டாய விடுப்பில் அனுப்பப் பட்டுள்ளதை முதலமைச்சர் கட்டிக்காட்டி ஊழல்வாதிகளை பா துக்கவே மத்திய அரசு முயல்வதாக குற்றம் சாட்டினார்

அலோக் வர்மா ஏற்கனவே புதுவையில் காவல்துறை ஐதி யாக இருந்த அலோக் வர்மா வைப் பற்றி புதுச்சேரி மக்களுக்கு நன்றாவே தெரியும் என்றும் அவர் குறிப்பிட்டார் இதற்கிடையே துணைநிலை ஆளுநர் டாக்டர் கிரண்பேடி இன்று வாட்சப்பில் வெளியிட்ட செய்தி ஒன்றில் முதலமைச்சர் ராத்நிவாசை குறை சொல்வதில் நேரத்தை வீணாக்குவதை விட தமது பணிகளில் கவனம் செலுத்தலாம் என்று கூறியுள்ளார் முதலமைச்சர் வெளியிடும் அரசியல் கருத்துக்கன் அவருக்கு பொருத்தமாக இருக்கலாம் என்றாலும் பொய்யானவை என்று டாக்டர் கிரண்பேடி கூறியுள்ளார் முதலமைச்சர் பொறுப்புடன் பேச வேண்டும் என்றும முதலமைச்சர் ராஜ்நிவாசிற்கு எழுதிய கடிதங்களை தாம் வெளியிட்டால் மக்கள் அவரை மன்னிக்க மார்டார்கள் என்றும் துணைநிலை ஆளுநர் குறிப்பிட்டுள்ளார்

புதுவையில் மணல் இறக்குமதி தொடர்பாக அரசு வெளியிட்டுள்ள விதி முறைகளின் அமலாக்கம் குறித்து மாவட்ட ஆட்ச்சியர் தலைமையில் நேற்று நடைபெற்ற பயிற்சி முகாமில் வருவாய் துறை மற்றும் பொதுப்பணித்துறை அதிகாரிகளும் தொடர்புடைய இதர ஊழியர்களும் கலந்து கொண்டு பயிற்சி பெற்றனர் மணல் இறக்குமதி போக்குவரத்து மற்றும் சேமிப்பு தொடர்பான விதிகள் மற்றும் நடைமுறைகள் குறித்து இப்பயிற்சியின் போது விளக்கம் அளிக்கப்பட்டதாக இன்று வெளியான அரசு செய்திக் குறிப்பு ஒன்றில் தெரிவிக்கப்பட்டுள்ளது புதுவையில் கட்டமான தேவைகளுக்கான மணல் தட்டுப்பாட்டை சமாளிக்கும் வகையில் வெளிநாடுகளில் இருந்து ஆற்றுமணலை இறக்குமதி செய்து பொதுமக்களுக்கு விற்பனை செய்ய தனிநபர்கள் மற்றும் நிறுவனங்களுக்கு அனுமதி அளிக்கும் வகையில் புதிய விதிமுறைகளை அரசு ஏற்கனவே அரசிதழில் வெளியிட்டுள்ளது மஸ்கட்டில் நடைபெறும் ஆசிய சேம்பியன் கோப்பைக்கான ஹாக்கி போட்டித் தொடரில் இந்திய அணி இன்று இரவு ஜப்பானுடன் அரைஇறுதிப் போட்டியில் மோதுகிறது மற்றொரு அரைஇறுதிப் போட்டியில் மலேசியா பாகிஸ்தான் அணிகன் மோதுகின்றன